நரேந்திரமோடிகூறியுள்ளார்

இங்கிலாந்துக்குஎதிராள இரண்டாவதடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவலுவானநிலையில் உள்ளது

நரேந்திரமோடிகூறியுள்ளார் கேரளமாநிலம் கொச்சியில் நேற்றுமாலைநடைபெற்றநிகழ்ச்சியில் கலந்துகொண்டுபல்வேறுதிட்டங்களைஅவர் தொடங்கிவைத்ததுடன் புதியதிட்டங்களுக்குஅடிக்கல் நாட்டினார்

இந்ததிட்டத்தின் வாயிலாகஏராளமானதொழிற்சாலைகள் பலனடைவதுடன் புதியவேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என்றுஅவர் கூறினார்

புதியதொழில் தொடங்க விரும்புவோர்சுற்றுலாசார்ந்த புதுமையானதொழில்களைத் தொடங்குவதுபற்றிசிந்திக்குமாறுபிரதமர் கேட்டுக் கொண்டார் உலகசுற்றுவாஅட்டவணையில்முன்பு அறுபந்தைந்தாம் இடத்தில் இருந்த இந்தியா

பொருள் தற்போதுமுற்றிலும் மாறிவிட்டதாகவும் கட்டமைப்பு என்பதன் பிரதமர் எடுத்துரைத்தார் தரமானசாலைகள் மட்டும்மல்லாமல் போக்குவரத்துஇணைப்புகள் அனைத்தும்கட்டமைப்பின் கீழ் வருவதாகத் தெரிவித்தார்

முன்னதாகநேற்றுகாலைசென்னைவந்தபிரதமர் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டபல்வேறுதிட்டங்களைதொடங்கிவைத்ததுடன் புதியதிட்டங்களுக்குஅடிக்கல் நாட்டினார் வணக்கம் சென்னை வணக்கம் தமிழ்நாடுஎன தமிழில் தனதுஉரையைபிரதம்தொடங்கினார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார் சமூகவலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் மக்களின் அன்பு தம்மைநெகிழச் செய்ததாககுறிப்பிட்டுள்ளார்

இந்தநோய்த் தொற்றுபரவலும் தொடர்ந்துகட்டுக்குள் இருப்பதாகக்காதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

அந்நாட்டின் வேண்டுகோளுக்கிணங்க விரைவாகதடுப்பூசிகள் அனுப்பிவைக்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

இது வரவேற்கத்தக்கதுஎன்றுகற்றுச்சூழல் ஆர்வலர் திருமதிஜெயபுரீ வெங்கடேசன் தெரிவித்தார் நாடுமுழுவதும் தேசியநெடுஞ்சாலைகளில் உள்ள கங்கச் சாவடிகளில் அனைத்துவாகனங்களுக்கும் ஃபாஸ்ட் டாக் நடைமுறை இன்றுநள்ளிரவு முதல் அமலுக்குவருகிறது தேசியநெடுஞ்சாலைகளில் உள்ள கங்கச்சாவடிகளில் ஏற்படும் காலவிரயம் மற்றும் எரிபொருள் செலவைகுறைக்கும் வகையிலும் தடையற்றபோக்குவரத்தைமேற்கொள்ளும் வகையிலும் இத்தகையநடைமுறைஅமல்படுத்தப்படுவதாகமத்தியசாலைபோக்குவரத்தமற்றும் நெடுஞ்சாலைத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது இல்லாதவாகனங்கள் கங்கசாவடிகளில் ஃபாஸ்ட் டாக் இரண்டுமடங்குகூடுதல் கட்டணத்தைசெலுத்திபயணத்தைமேற்கொள்ளலாம் என்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அந்தமாநிலத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துதலைமைத் தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு திருவனந்தபுரத்தில் இரண்டுநாட்கள் ஆய்வு மேற்கொண்டது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தலைனமச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தியபின்னர் தலைமைத் தேர்தல் ஆணையர் திருகளில் அரோரா தேர்தல் ஆணையர்கள் திருசுஷில் சந்திராதிருராஜீவ் குமார் ஆகியோர் செய்தியாளர்களைசந்தித்தனர் அப்போதுபேசியதிருகளில் அரோரா மூத்தகுடிமக்களுக்குதபால் வாக்குவசதிஏற்படுத்திரப்படும் என்றார் பாலக்காடு வயநாடுமற்றும் மலப்புரம் மாவட்டங்கள் பதற்றம் நிறைந்தமாவட்டங்கள் என்றுகண்டறியப்பட்டுள்ளதாகவும் அங்குதேவைப்படின் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அவர் கூறினார் மலப்புரம் மக்களவைத் தொகுதிக்காள இடைத் தேர்தல் கேரளசட்டப்பேரவைத் தேர்தலுடன் சேர்த்துநடத்தப்படும் என்றுதிருகனில் அரோராதெரிவித்தார் உத்ராகண்ட் மாநிலத்தில் பனிப்பாறைவெடிப்பால் ஏற்பட்டவெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களைமீட்கும் பணிஎட்டாவதுநாளாகநேற்றும் நடைபெற்றது

மியான்மரில் போராட்டங்களைடுக்குவதற்கானநடவடிக்கைகளைரானுவஅரசுதீவிரப்படுத்தியுள்ளது

போராட்டங்களைதாண்டியதாகஅரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் கைதுசெய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே போராட்டங்கள் நடத்தபவர்களுக்குஎதிரானஅடக்குமுறைகளைகவிடுமாறுடென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் ஸ்வீடன் நார்வே இங்கிவாந்து அமெரிக்காஉள்ளிட்டநாடுகளைச் சேர்ந்ததுாதர்கள் மியான்மர் அரசைவலியுறுத்தியுள்ளனர்

தாலிபாள் தீவிரவாதிகளின் மறைவிடங்களைகுறிவைத்து இந்ததாக்குதல் நடத்தப்பட்டதாகஆப்கான் ரானுவம் கூறியுள்ளது

ஃபுகுஷிமா மியாகிஉள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட இந்தநிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் ஏழு புள்ளி மூன்றாகபதிவானது எனினும் சுனாமிஎச்சரிக்கைஎதுவும் விடுக்கப்படவில்லை பவர் காயமடைந்தபோதிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகதகவல் இல்லைஎன்ற அஅ்நாட்டுபிரதமர் திருயோஷி ஹிடேசுகாகூறியுள்ளார் இங்கிலாந்துக்குஎதிரான இரண்டாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவலுவானநிலையில் உள்ளது

எஞ்சியவீரர்கள் சொற்பரன்னுக்குஆட்டமிழந்தனர்

ஐஎஸ்எல் காவ்பந்துப் போட்டியில் மும்பைஅணி இன்றுபெங்களூருஅணியைஎதிர்கொள்கிறது